நாட்டின் வளர்ச்சி வீதம் இரட்டை இலக்கை எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஸ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற மாநாட்டில் புதுதில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் பத்து சதவீத வளர்ச்சியை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் இதற்கு உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார்

வெளிப்படையான நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தடையாக உள்ளவர்களே இயற்கை ஆர்வலர்கள் என்ற பெயரில் திட்டங்களை எதிர்ப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்த்தகத் துறைமுகம் ஏற்படுத்தும் திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றார் தமிழகத்தில் இரண்டு வட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை பெறுவதற்கான முயற்சிகளில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சும்பத் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சியொன்றில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

நேற்று பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்நாட்டு கால்நடைகளை பாதகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டிலேயே இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதிக்கு அரசு மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்தில்தாள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

கூடங்குளம் அனுமின் நிலையத்தின் இரண்டாவது அனுஉலையில் பராமரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக இரண்டு நாள் வெப்பநீர் அழுத்த சோதனை இன்று தொடங்குகிறது என்று அதன் வளாக இயக்குநர் திரு டி எஸ் சவுத்ரி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்த சோதனையின்போது அதிக அளவு சத்தம் எழும் என்றும் பொது மக்கள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ஐதராபாத்தில் நடைபெற்ற தடயவியல் மையங்களின் இயக்குநர்கள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார் முதல்முறையாக குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடிக்க இது அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆண்டுதோறும்

சிறுபான்மையினர் நலனுக்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று திருச்சியில் நடைபெற்ற அக்கட்சியின் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சிறுபான்மையினர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார்

விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் கூடுதல் பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய ஏ டி எம் கருவிகளை நிறுவுமாறும் வங்கிகளை ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது டி எம் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எ மேற்கொண்டுள்ளது வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் படிப்படியாக இந்த வசதிகள் ஏற்படுத்தப்படவேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினுடன் பேச்சு நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் நியூயார்க் நகரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை சிகிச்சை மையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்

ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்களால் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி வேலியை அகற்றவேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

டென்மார்க் ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இந்திய நேரப்படி மாலை ஐந்தரை மணிக்கு தொடங்கும் போட்டியில் பிரேசில் கோஸ்டாரிக்காவை எதிர்கொள்கிறது